புயல் நிலவரங்களை சமாளிக்க புதுச்சேரி அரசு நிர்வாகம் முற்றிலும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் நேற்று காலமான மத்திய அமைச்சர் அனந்த குமாரின் உடல் இன்று பெங்களுரில் முழு அரசு மரியாதைகளுடன் மாலை தகனம் செய்யப்பட்டது

கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி அமைப்புகள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அரசுத் துறைகளுக்கு இடையே இணைப்பு வலுப்பட வேண்டும் என்றும் இத்தகைய இணைப்பின்றி தனித்தனியே மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகளால் பெரிய பலன் இராது என்றும் அவர் கூறினார் பள்ளிக் குழந்தைகள் இடையே அறிவியல் திறன்களை இனம் கண்டு வளர்க்க பொருத்தமான அமைப்பு முறை தேவை என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் விஜயராகவன் மற்றும் மூத்த அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

மத்திய வர்த்தக துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபுவும் இந்த ஆலோசனைகளில் பங்கேற்பார்

பிரதமரின் இந்த சிங்கப்பூர் பயணம் கிழக்கத்திய அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகளுக்கு புதிய உத்வேகம் அளிக்கும் என்று புதுடெல்லியில் வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

புயல் பாதிப்புகளை சமாளிக்க தமிழக அரசும் புதுவை அரசும் எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றன

அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு ஷாஜகான் திரு கமலக்கண்ணன் மற்றும் தலைமைச் செயலர் உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர்

தடையில்லா மின்சாரம் தடையில்லா குடிநீர் விநியோகம் அவசர மருத்துவ சேவை வழங்குவது தொடர்பாக அந்தந்த துறைகளும் தயார் நிலையில் இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறினார்

தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் பட்சத்தில் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தவும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மறைந்த தலைவரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் முன்னதாக அன்ந்த குமாரின் உடல் பொது மக்களின் அஞ்சலிக்காக பெங்களுர் தேசிய கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்தது நேற்று இரவு பெங்களுர் பசவன்குடியில் உள்ள அனந்தகுமாரின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இறுதி மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்

தமிழ் திரைப்பட நாடக மற்றும் தெருக்கூத்துக் கலைஞர்கள் பலரும் சங்கரதாஸ் சுவாமிகளின் சமாதியில் அஞ்சலி செலுத்தினர்

அப்போது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் திரு ரகுநாதன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர்

நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயலர் அலுவலர் திரு லாரன்ஸ் குணசீலன் உட்பட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

தலைவர் இன்று செய்தியாளர்களைச் சந்தித்த அவர் சுகாதாரப் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசும் பொது மக்களும் இணைந்த செயல்படுவது அவசியம் என்றாலும் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது அரசின் கடமை என்றும் கூறினார் ஸ்வச்சதா கார்ப்பரேசன் மூலம் மேற்கொள்ளப்படும் சுகாதாரப் பணிகளில் பெரும் தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் நகரப் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இருந்த குப்பைத் தொட்டிகள் காணாமல் போன நிலையில் பொது மக்கள் குப்பையை தெருக்கள் மற்றும் வாய்க்கால்களில் கொட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமையாக்கத்தின் பலன்கள் சாதாரண மக்களை சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தி உள்ளார்

புயல் நிலவரங்களை சமாளிக்க புதுச்சேரி அரசு நிர்வாகம் முற்றிலும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் நேற்று காலமான மத்திய அமைச்சர் அனந்த குமாரின் உடல் இன்று பெங்களுரில் முழு அரசு மரியாதைகளுடன் தகனம் மாலை செய்யப்பட்டது